தீபாவளிபண்டிகையைமுடித்துவிட்டு

ராம்நகர் சட்டப்பேரவைத் தொகுதியில் மதசார்பற்ற ஜனதாதளவேட்பாளரும் அம்மாநிலமுதலமைச்சர் திருஹெச் டி குமாரசாமியின் மனைவியுமானதிருமதிஅனிதாகுமாரசாமி

தமிழ்நாட்டில் தீபாவளிபண்டிகைவழக்கமானஉற்சாகத்துடனும் மகிழ்ச்சியுடனும் கொண்டாடப்படுகிறது

கோவில்களுக்குசென்றுவழிபட்டுதீபாவளிகொண்டாடினர் பண்டங்கள் தயாரித்துஉறவினர்கள் நண்பர்களுக்குவழங்கிதீபாவளிவாழ்த்துக்களைபரிமாறிக்க இனிப்பு கொண்டனர் பிள்ளையார்பட்டிகற்பகவிநாயகர் சமயபுரம் மாரியம்மன் மதுரைமீனாட்சியம்மன் உள்ளிட்டகோவில்களில் நடைபெற்றசிறப்பு பூஜைகளில் இன்றுகாலையில் அதிகஅளவில் பக்தர்கள் கலந்துகொண்டுகவாமிதரிசனம் செய்தனர் பட்டாசுகளைவெடிக்கஉச்சநீதிமன்றம் விதித்துள்ளகட்டுப்பாடுகள் நடைமுறைக்குவந்துள்ளதால் இன்றையபகல் பொழுதில் பட்டாசுவெடிப்பதுகணிசமானஅளவில் குறைந்திருப்பதையேகாணமுடிந்தது

காவல்துறையும் பொதுமக்களுக்குஎச்சரிக்கைவிடுத்துள்ளன

சுற்றுச்சூழலைபாதிக்காதவண்ணம் இந்ததீபாவளிபண்டிகையைகொண்டாடுமாறுதமிழ்நாடுமாசுகட்டுப்பாட்டுவாரியம் வேண்டுகோள் விடுத்துள்ளது தமிழகத்தின் பலபகுதிகளில் சுற்றுச்சூழல் குறித்தவிழிப்புணர்வு பெருகிவருவதன் அடையாளமாகபலகிராமங்களில் பட்டாசு இல்லாதீபாவளி இன்றுகொண்டாடப்பட்டது கோவைமாவட்டம் இட்டாம்பாளையம் விழுப்புரம் மாவட்டம் வானூர் கழுப்பெரும்பாக்கம் திருவண்ணாமலைமாவட்டம் ராயண்டபுரம் சேலம் மாவட்டம் ஊனத்தூர் ஆகியபகுதிகளில் இன்றுபட்டாக இல்லாதீபாவளிகொண்டாடப்பட்டது காஞ்சிபுரம் மாவட்டம் வேடந்தாங்கல் திருநெல்வேலிமாவட்டம் நாங்குநேரி கூந்தன்குளம் உள்ளிட்டபகுதிகளில் பறவைசரணாலயங்கள் உள்ளதையும் பறவைகளுக்குஅச்சுறுத்தல் ஏற்படாவண்ணம் பொதுமக்களிடையேஅதிகஅளவில் விழிப்புணர்வு காணப்பட்டதால் இப்பகுதிகளிலும் பட்டாசு பாதுகாக்கவும் இல்லாதீபாவளிகொண்டாடப்பட்டது திருநெல்வேலிமாவட்டத்தில் சில இடங்களில் பட்டாசு இல்லாதீபாவளிகொண்டாடப்பட்டதாகளமதுசெய்தியாளர் திருமலைக்குமார் தெரிவிக்கிறார்

தீபாவளிபண்டிகையைமுடித்துவிட்டு மக்களின் வசதிக்காகநாளைமுதல் சனிக்கிழமைவரைசிறப்பு பேருந்துகள் இயக்கப்படவுள்ளன சென்னைதிரும்பும் மக்கள் தங்கள் பகுதிகளுக்குசெல்லஏதுவாக தாம்பரம் பெருங்களத்தூர்

வடமாநிலங்களில் தீபாவளிபண்டிகைநாளைகொண்டாடப்படுகிறது பிரதமர் திருநரேந்திரமோடிநாளைஉத்தராகாண்ட் மாநிலத்தில் உள்ளகேதார்நாத் கோவிலுக்குசென்றுதீபாவளியையொட்டிநடைபெறும் சிறப்பு வழிபாட்டிலும் பங்குபெற்றுதரிசனம் பிரதமர் செய்யஉள்ளா் நாளைகாலைவிமானம் மூலம் டேராடுள் செல்லும் பிரதமர் அங்கிருந்துஹெலிகாப்டர் மூலம் கேதர்நாத் செல்கிறார் கேதார்நாத் கோவிலில் சிறப்பு அர்ச்சனை பூஜையைமேற்கொள்ளும் பிரதமர் கேதார்புரியில் நடைபெற்றுவரும் பல்வேறுதிட்டப்பணிகள் குறித்தசெய்திப்படத்தையும் பார்வையிடவுள்ளார் கடந்தஒராண்டில் அப்பகுதியில் மேற்கொள்ளப்பட்டுவரும் பல்வேறுவளர்ச்சிமற்றும் திட்டப்பனிகளையும் பிரதமர் திருநரேந்திரமோடிநேரில் ஆய்வு செய்யதிட்டமிட்டுள்ளார் பாதுகாப்புத்துறைஅமைச்சர் திருமதிநிர்மலாசீதாராமன் அருணாச்சலப்பிரதேசம் எல்லைப்பகுதியில் பாதுகாப்புப்பணியில் ஈடுபட்டுள்ளரானுவவீரர்களுடன் தீபாவளியைகொண்டாடவுள்ளார்

அமைந்துள்ளபகுதிக்குசென்றுள்ளார் எல்லைக்காக்கும் பணியில் ஈடுபட்டுள்ளவீரர்களிடம் பாதுகாப்புப்படையின் தயார் நிலைகுறித்தம் ராணுவகட்டமைப்பில் கொண்டுவரப்பட்டுள்ளநவீனதொழில்நுட்பங்கள் மற்றும் தளவாடங்கள் குறித்கும் வீரர்களுக்குஎடுத்துரைக்கவுள்ளதாகபாதுகாப்புத்துறைஅதிகாரிகள் தெரிவித்தனர்

ராணுவத்தில் வீரமரணமடைந்தவர்களின் குடும்பத்தினரையும் குழந்தைகளையும் சந்தித்துஉரையாடும் பாதுகாப்புத்துறைஅமைச்சர் குழந்தைகளுக்குதீபாவளிபரிசுகளையும் வழங்கவுள்ளார்

அண்டைநாடான இலங்கையிலும் தீபாவளிபண்டிகைஉற்சாகமாககொண்டாடப்படுகிறது பாரம்பரியஉற்சாகத்துடன் தலைநகர் கொழும்பிலும் இதரநகரங்களிலும் உள்ளகோவில்களுக்கு அங்குள்ள இந்துக்கள் ஏராளமானோர் சென்றுவழிபட்டனர்

இலங்கைஅதிபர் திரு மைத்ரிபாலசிறிசேனா தீபாவளிவாழ்த்துக்களைதெரிவித்துள்ளார் தீபாவளிபண்டிகை இருளைஒளிவிரட்டும் நாள் அறியாமையைபோக்கிஅறிவைப் புகட்டி பண்புகளையும் ஆன்மீகஒழுக்கத்தையும் ஞானத்தையும் மக்கள் மனதில் புகட்டும் திருநாள் என்றுஅவர் தனதுசெய்தியில் கூறியிருக்கிறார் தீபாவளிபோன்றகலாச்சாரவிழாக்கள் பல்வேறுசமுதாயமக்களும் ஒருங்கிணைந்துவாழ்வதற்குஅடித்தளமாகஉள்ளதுஎன்றும் அவர் கூறியுள்ளார்

இவ்வாண்டுகூடுதலானவிவசாயிகள் இத்திட்டத்தில் கடந்தஆண்டைவிட சேர்ந்துபயன்பெற்றுள்ளதாகஎமதுசெய்தியாளர் கமலக்கண்ணன் தெரிவிக்கிறார்

மொசாம்பிக் நாட்டுக்கு இரண்டு இடைமறிப்பு படகுகளைவழங்க இந்தியஅரகஒப்புக்கொண்டதன் அடிப்படையில் இந்தபயிற்சிக்குஏற்பாடுசெய்யப்பட்டது

இந்தியாவழங்கும் அதிநவீன இடைமறிப்பு படகுகளைகையாள்வதற்கானதிறனைவழங்குவது இந்தபயிற்சியின் முக்கியநோக்கமாகும்

பேட்மிண்டன் போட்டியின் மகளிர் பிரிவில் இந்தியாவின் சீனஒபன் பி

சிந்துகாலிறுதிக்குமுந்தையசுற்றுக்குமுன்னேறியுள்ளார்